நேபாளம் இந்தியாவிற்கு இடையே ராமாயண சுற்றுலா வழித்தடம் தொடங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி

நரேந்திரமோடி தமது இரண்டு நாள் நேபாள பயணத்தின் ஒருபகுதியாக அந்நாட்டு பிரதமர் திரு

ஷர்மா ஒலியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார் நேபாள அதிபர் திருமதி வித்யாதேவி பண்டாரி துணை அதிபர் நந்தபகதூர் ஆகியோரையும் பிரதமர் சந்தித்து பேசுகிறார்

ஜனக்பூர் ராம் ஜானகி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பிரதமர் நேபாளத்தின் ஜனக்பூர் இந்தியாவின் அயோத்யாவையும் இணைக்கும் நேரடி பேருந்து சேவையையும் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இருநாடுகளுக்கிடையிலான ராமாயண சுற்றுலா வழித்தடத்தை தொடங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றார்

நேபாளத்தில் தனக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு அந்நாட்டு மக்கள் இந்தியர்கள் மீது வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்துவதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார்

பன்வாரிலால் புரோகித் விருதுநகர் மாவட்டம் தேசப்பந்து மைதானத்தில் துாய்மை இந்தியா திட்டத்தின்கீழ் சுகாதார பணிகளை இன்று மாலை துவக்கி வைக்கிறார் இதே திட்டத்தின்கீழ் சந்திரகிரி கிராமத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் அவர் கலந்துகொளகிறார் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களையும் ஆளுநர் பெறுகிறார் முன்னதாக இந்நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக விருதுநகர் வந்த ஆளுநர் ஸ்ரீவில்லிப்புத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் இதனிடையே அரசு அதிகாரிகளுடன் ஆளுநர் ஆலோசனை நடத்துவதை கண்டித்து திமுக போராட்டம் நடத்துவதற்கு முன்னதாகவே கட்சியினர் கைகி செய்யப்பட்டதற்கு செயல்தலைவர் திரு

இதுவரை திமுகவினரின் போராட்டத்தின்போது அமைதிகாத்த காவல்துறை தற்போது ஏன் கைது செய்வதாகவும் கேள்விஎழுப்பியுள்ளார்

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நஷ்டத்தில் இயங்குவதால் நிலுவைத்தொகை வழங்க முடியாது என்று தனியார் சர்க்கரை ஆலைகள் கூறிவரும் நிலையில் ஆலைகளை அரசுடைமையாக்கி அவற்றின் கணக்கில் உள்ள லாபத்தில் உழவர்களுக்கு நிலுவைத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்

எடப்பாடி

எடப்பாடி கே பழனிச்சாமி நாளை தொடங்கி வைக்கிறார்

ரி பூங்கா மான்பூங்கா மீன்காட்சியகம் சேர்வாய் கோவில் பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகளுக்கான கண்கவர் வடிவமைப்புகள் இடம்பெறுவதோடு ஏற்காடு மலை பகுதிகளில் கொண்டை ஊசி வளைவுகளில் வர்ணம் பூசும் பணிகள் நடைபெற்று வருகின்றன

உதகை கோடை விழா உதகை கோடை விழாவின் ஒருபகுதியாக கூடலூரில் வாசனை திரவிய பொருட்கள் கண்காட்சி இன்று தொடங்கியது

தேயிலை வாரியம் தோட்டக்கலை வனத்துறை சார்பாகவும் அரங்குகள் இதில் இடம்பெற்றுள்ளன

விபத்தில் காயமடைந்த ஒருவர் மேல்சிகிச்சைக்காக கிருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்து நடந்த பகுதியை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வே

இருவரி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் அனைத்து வட்டங்களிலும் பொதுவினியோக திட்ட குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெற உள்ளது